பணமதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து சென்றதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு

சீன ஓபன் பேட்மிட்டன் போட்டியின் காலிறுதிசுற்றுக்கு இந்தியாவின் கிடாம்பி றீகாந்த் பி

சிந்து ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

இதன் மூலம் நேரடி மற்றும் மறைமுக வரி செலுத்துதல் முறைப்படுத்தப்பட்டு வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்ததாகவும் குறிப்பிட்டார் உள்ளடக்கிய நிதிக்கட்டமைப்பின் ழலம் நாட்டின் முறைப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தின் அங்கமாக ஏழை எளியோரும் இடம்பெற வாய்ப்பு ஏற்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார்

வங்கிகளின் வைப்புத்தொகை அதிகரித்ததால் கடன் வழங்கும் திறன் மேம்பட்டதாகவும் இதன் மூலம் பரஸ்பர நிதி உள்ளிட்ட பல்வேறு முதலீடுகளுக்கு பணம் திருப்பி விடப்பட்டதாகவும் திரு அருண்ஜேட்லி சுட்டிக்காட்டினார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் மொத்த பணமும் வங்கிகளில் செலுத்தப்பட வேண்டிய குற்றச்சாட்டு இருந்தபோதிலும் பணத்தை பறிமுதல் செய்வது அரசின் நோக்கமல்ல என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை இந்தியாவையே ரொக்க பரிமாற்றத்திலிருந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாற்றியதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

கூடுதல் பொருளாதார மேம்பாடு கூடுதல் வருவாய் ஏழைகளுக்கு கூடுதல் நிதி ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பு குடிமக்களின் வாழ்வாதார தரம் உயர்வு மதிப்பிழப்பின் வெற்றி என்று திரு

பொருளாதார கொள்கைகளில் உறுதி தன்மையும் தொலைநோக்கு தன்மையும் பேணி காக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனால் சிறுகுறு தொழில்கள் வேகமாக வளர்ச்சியடையும் என்றார்

பணமதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருந்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார்

எடப்பாடி

கரின் கிறிஸ்டினா மரியா ஸ்டோல் இன்று சந்தித்தார் அதேபோல் இங்கிலாந்து துாதரகத்தின் துணை தூதர் ஜெரிமி பில்மோர் பெட்

வீரமாமுனிவர் தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய வீரமாமுனிவரின் பிறந்தநாளையொட்டி சென்னை மெரீனா கடற்கரை காமராஜா் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலையின் அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜீ திரு

இத்தாலியில் பிறந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி தென்தமிழகத்தில் சமய பணி சமூக பணியோடு தமிழை பிழையற கற்று இலக்கிய இலக்கண நூல்களை படைத்து தமிழ்ப் பணியாற்றிய தனிச்சிறப்புக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது தமிழ்ப்பணியை போற்றும் வகையில் அவர் வீரமாமுனிவர் என அழைக்கப்பட்டார்

திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

ஆந்திர வனப்பகுதியிலிருந்து தமிழகத்திற்கு செம்மரங்கள் கடத்தப்பட்டு வருவதை தடுக்கவும் கண்காணிக்கவும் எல்லைப் பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றார்

வேலூர் மாவட்ட வன பகுதிகளில் சாலைகள் அமைத்து அப்பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார்

பாலகிருஷ்ணா ரெட்டி மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதி மக்களையும் சென்றடைய அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு

கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று மத்திய மாநில அரசு திட்டங்களின் முன்னேற்பாட்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தமிழகத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் இந்த திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு அரசு பணியாற்றுவதாக குறிப்பிட்டார்